ஆசியவிளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகுகலைநிகழ்ச்சிகளுடன் நேற்றுநிறைவடைந்தன

கச்சாஎண்ணெய் உற்பத்தியைஅதிகரிப்பதற்குஅதனைஏற்றுமதிசெய்யும் நாடுகள் அமைப்பிற்குமத்திய அரசு அழுத்தம் கொடுத்துவருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார்

மக்களவைதேர்தலில் பிஜேபிமீண்டும் வெற்றிபெறும் என்றுமத்திய இணையமைச்சர் திருராம்தாஸ் அத்வாலேநம்பிக்கைதெரிவித்துள்ளார் நேற்றுஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் அனைத்துதரப்பினரும் பயன்பெறும் வகையில் மத்தியஅரசுபல்வேறுதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாகதெரிவித்தார் திருநரேந்திரமோடிக்குஎதிராகஎதிர்க்கட்சிகள் தெரிவித்துவரும் தவறானகுற்றச்சாட்டுகள் பிரதமர் மக்களிடையேஎடுபடவில்லைஎன்றும் அவர் கூறினார் தமிழகத்திற்குதேவையானதிட்டங்களைமத்தியஅரசுதொடர்ந்துவழங்கிவருவதாகவும் திருராம்தாஸ் அத்வாலேதெரிவித்தார்

பேசியபால்வளத்துறைஅமைச்சர் திருராஜேந்திரபாவாஜி அனைத்துரப்பினரும் நிகழ்ச்சியில் பயன்பெறும் வகையில் தமிழகஅரசுஎண்ணற்றதிட்டங்களைசெயல்படுத்திவருவதாககூறினார் இதிலிருந்துமக்களின் கவனத்தைதிசைதிருப்புவதற்காகஎதிர்க்கட்சிகள் தவறானபிரச்சாரத்தில் ஈடுபட்டுவருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டினார்

மக்களின் எண்ணங்களை பூர்த்திசெய்யும் வகையில் தமிழகஅரகசெயல்பட்டுவருவதாககைத்தறித்துறைஅமைச்சர் திரு ஓ எஸ் மணியன் கூறியுள்ளார்

இந்த பூங்காக்களைபொதுமக்கள் முறையாகபயன்படுத்திக்கொள்ளவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார்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 பிரதமரின் கர்ப்பிணிபெண்கள் பாதுகாப்பு திட்டம் நெல்லைமாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது இந்ததிட்டத்தின் சேய் காரணமாகதாய் உயிரிழப்பு தடுக்கப்பட்டுள்ளதாகஉக்கிரன்கோட்டைஅரசுமருத்துவமனைமருத்துவர் ஷக்கினாஎமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

இந்தியவம்சாவளியினர் நாட்டின் கலாச்சாரதூதர்களாகதிகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாடுகளுக்கிடையேயானமக்கள் தொடர்பு மேலும் வலுப்படுத்தப்படவேண்டியதன் இரு அவசியத்தையும் திருராம்நாத் கோவிந்த் வலியுறுத்தினார்

இந்தியா பங்களாதேஷ் எல்லைப்பாதுகாப்பு படைகளுக்கிடையேயானபேச்சுக்கள் இன்று புதுதில்லியில் நடைபெறவுள்ளன

சத்தீஷ்கட்டில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டநடவடிக்கைகளில் நான்குநக்ஸலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

ஆசியவிளையாட்டுப் போட்டிகள் வண்ணமிகுகலைநிகழ்ச்சிகளுடன் நேற்றுநிறைவடைந்தன

ஆசியவிளையாட்டுபோட்டிகளின் வரலாற்றில் இந்தியாசிறப்பானசெயல்பாட்டினை இதில் வெளிப்படுத்தியிருப்பதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் இப்போட்டிகளைவெற்றிகரமாகநடத்திய இந்தோனேஷியாவிற்குபாராட்டுக்களைதெரிவித்துக்கொள்வதாகவும் பிரதமர் கூறியுள்ளார்

எஞ்சியவீரர்கள் சொற்பரன்னுக்குவிக்கெட்டுகளைபறிகொடுத்தனர்

முன்னதாக

இரு அணிகளுக்கிடையேயானஐந்தாவதுமற்றும் இறுதிகிரிக்கெட் டெஸ்ட் போட்டவரும் வெள்ளிக்கிழமைதொடங்குகிறது